அசாம் மாநிலத்தில் எண்ணெய் குழாய் தீ விபத்து குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார்

ஐ நா பாதுகாப்பு குழுவில் நிரந்தரமல்லாத உறுப்பினராகத் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்தியா பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் உலக நாடுகளுடன் பலதரப்பட்ட உறவுகளை வலுப்படுத்தும் என்று வெளியுறவுத் துறை செயலர் தெரிவித்துள்ளார்

நாட்டில் எந்த பகுதியில் வாழந்தாலும் மத்திய அரசின் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டததின் மூலம் பயனடைய முடியும் என்று மத்திய உணவுத் துறை அமைச்சர் திரு ராம் விலாஸ் பாஸ்வாள் கூறியுள்ளார்

நாட்டின் கிழக்கு வடாக் எல்லைப் பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தைக் குறைப்பதற்கு இந்தியா சீனாவின் வெளியுறவு மற்றும் ராணுவ அமைச்சகங்கள் பேச்சு வார்த்தை நடத்தி வருவதாக வெளியுறவுஅமைச்சகம் தெரிவித்துள்ளது சர்வதேச யோகா தினத்தை அனைவரும் குடும்பத்தடன் கொண்டாட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார்

இதனையடுத்து காணோலி பதிவு வெளியிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி குடுப்பமாக சமுக இடைவெளியைக் கடைபிடித்து அனைவரும் யோகா பயிற்சி செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஆண்டுதோறும் இத்தினத்தில் பொது இடங்களில் யோகா பயிற்சி செய்த நிலையில் கோவிட் தொற்றையடுத்து வீடுகளில் கொண்டாட வேண்டும் என்றார்

கோவிட் தொற்றை எதிர்த்துப் போராடும் நோய் எதிர்ப்பு சக்தி போகா பயிற்சியின் மூலம் கிடைக்கும் என்றார் திடமான உடல்நலத்தையும் எந்த நிலைமையையும் சமாளிக்கும் மன வலிமையும் யோகா பயிற்சி செய்வதால் கிடைக்கும் என்றார் கோவிட் தொற்றுக்குப் பிந்தைய காலத்தில் நோய் வராமல் தடுக்கும் உடல் தகுதியை வளர்த்தக் கொள்வதற்கு யோகா செய்ய வேண்டும் என்றார் கடந்த சில ஆண்டுகளாக யோகா பயிற்சி செய்வது மக்களிடையே பிரபலமாகி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளதாக பிரதமர் கூறினார் அசாம் மாநிலத்தில் தின்கக்கியா மாவட்டத்தில் பக்ஜானன் என்ற இடத்தில் ஆயில் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான எண்ணெய் குழாய் தீ விபத்து குறித்து விரிவாள ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் இந்த சம்பவம் குறித்து பிரதமர் நேற்று விரிவான ஆய்வு நடத்தினார் தீ விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று அவர் கூறினார் அசாம் மாநில அரசுக்கு மத்திய அரசு உறு துணையாக இருக்கும் என்றார் விபத்து குறித்த துல்லியமான தகவல்களை திரட்ட வேண்டும் என்று மத்திய பெட்ரோலிய அமைச்சகத்திறகு அவர் அறிவுறத்தினார் பிற்காலத்தில் விபத்துகளை தவிர்ப்பதற்கு இது பேருதவியாக இருக்கு மென்றும் பிரதமர் திரு மோடி கூறினார் தீயை கட்டுப்படுத்துவதற்கு வெளிநாட்டு வல்லுநர்களின் ஆவோசனைகள் உதவிகரமானதாக இருந்ததாக ஆய்வு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது

மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா மத்திய பெட்ரோலிய துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அனாம் மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்த் சோனோவால் மற்றும் மத்திய அமைச்சர்களும் உயரதிகாரிகளும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர்

ஒவ்வொரு சுகாதார பணியாளருக்கும் அவரவர் பணிக்கேற்றாற் போன்று பாதுகாப்பு கவச உடைகள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் பணிகளை மேற்கொள்ளும் போது கட்டாயமாக அவர்கள் அதை அணிந்திருக்க வேண்டும்

பயன்படுத்தப்படும் கவச உடைகளில் பழுது ஏற்பட்டால் உடனடியாக அதனை ஒருங்கிணைப்பாளரின் கவனத்துக்கு கொண்டு சென்று மாற்று உடை வழங்கப்பட வேண்டும் என்று சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது மலேரியா கட்டுப்பாடு மருந்தான ஹைட்ராக்சி க்ளோரோகுயின் மீது விதிக்கப்பட்டிருந்த ஏற்றுமதி தடையை மத்திய அரசு விலக்கிக்கொண்டுள்ளது இது தொடர்பாக அந்நிய வர்த்தக தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் ஹைட்ராக்சி க்ளோரோக்வின் மாத்திரைகள் மற்றும் அதனை சார்ந்த கலவைகள் மீது விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்படுவதாக அறிவித்துள்ளது

மாநில தலைமைச் செயவாளர்கள் இதனை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் அனைத்து நிறுவனங்களும் இதனை பின்பற்றுகிறதா என்பதை உறுதி செய்யுமாறு அமைச்சகம் கூறியுள்ளது அரசின் உத்தரவை மீறும் நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனைகள் மீது பேரிடர் நிர்வாக சுட்டத்தின கீழ் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

காய்கறி மளிகை கடைகள் மற்றம் பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை செயல்படும் நடமாடும் காய்கறி கடைகளுக்கும் இது பொருந்தும் உணவகங்கள் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பார்சல் சேவை மட்டும் வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது தேநீர் கடைகள் இயங்க அனுமதி கிடையாது என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது சரக்கு மற்றும் அத்தியாவசியப் பொருட்களைக் கொண்டு செல்லும் வானங்களுக்கு எவ்வித தடையும் கிடையாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து திருமணம் மருத்துவம் இறப்பு ஆகிய காரணங்களுக்காக பிற மாவட்டங்களுக்குச் செல்ல தகுந்த ஆதாரங்களை சம்ப்பித்தால் மட்டுமே இ பாஸ் வழங்கப்படும் வெளி மாநிலங்களிலிருந்து வரும் ரயில்களுக்கும் விமானங்களுக்கும் தற்போதுள்ள நடைமுறையே தொடரும்

பால் விநியோகம் மற்றும் மருத்துவ சேவைகளைத் தவிர இதர எந்த செயல்பாடுகளுக்கும் இந்த இரண்டு நாட்களிலும் அனுமதி கிடையாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களைப் பொறுத்தவரை எவ்வித தளர்வும் கிடையாது என்றும் மாநில அரசு கூறியுள்ளது நாட்டில் எந்த பகுதியில் வாழந்தாலும் ்மத்திய அரசின் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்ட்ததின் மூலம் பயனடைய முடியும் என்று மத்திய உணவுத் துறை அமைச்சர் திரு ராம் விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார் இத்திட்டத்தை செயல்படுத்தாத மாநில மற்றும் யூனியன் பிரதேச உனவு அமைச்சர்களுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார் காணொளி காட்சி மூலம் பேசிய அவர் கோவிட் தொற்று காலத்தின் போது புலம் பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு இது பேருதவியாக இருந்ததாக கூறினார் ஐ நா பாதுகாப்பு குழுவில் நிரந்தரமல்வாத உறுப்பினராகத் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்தியா பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதிய பலதரப்பட்ட உறவுகளை வலுப்படுத்தும் என்று வெளியுறவுத் துறையின் மேற்கத்திய நாடுகளுக்கான செயலர் திரு விகாஸ் ஸவரூப் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்த இரு ஆண்டுகளில் இந்தியா தனது நிலையை உறுதிப்படுத்தும் என்றார் நிரந்திர உறுப்பினர் தகுதிக்காள சீர்திருத்தங்களை மேற்கொள்வது தொடர்பாள கருத்துக்கள் வலியுறுத்தப்படும் என்றார் ஆசிய பசிபிக் மண்டலத்தில் ஆப்காளிஸ்தான் போட்டியிடுவதிலிருந்து விலகியதையடுத்து இந்தியா ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் ஐ நா உடன்பாட்டில் கொடுக்கப்பட்டுள்ள கோட்பாடுகளுக்கு இந்தியா முழுமையாக கட்டுப்படுவதாக கூறிய அவர் உலகின் மிகப் பெரிய ஜனநாயக நாடான இந்தியா அமைதிப் பணிகளில் முக்கிய பங்காற்றியதாக கூறினார் நாட்டின் கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தைக் குறைப்பதற்கு இந்தியா சீனாவின் வெளியுறவு மற்றும் ரானுவ அமைச்சகங்கள் பேச்சு வார்த்தை நடத்தி வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத் துறை செய்தித் தொடர்பாளர் திரு

எல்லைக் கோடு அருகே படைவிலகலை படிப்படியாக மேற்கொள்வது தொடர்பாக உடன்பாடு ஏற்பட்டது என்றும் அவர் கூறினார் உடன்பாடு எட்டப்பட்ட நிலையில் சுமுகமான நடைமுறைகளை சீனா கடைபிடிக்கும் என்று இந்தியா எதிர்பார்த்ததாக கூறினார் உறுதியளித்த நிலைப்பாட்டைக் கடைபிடிக்காமல் நடந்து கொண்டதாக அவர் சுட்டிக்காட்டினார் வேண்டுமென்றே திட்டமிட்டு வன்முறையில் சீனா ஈடுப்ட்டதாகவும் இதற்கு சீனா பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் வன்முறை காரணமாக இரு பக்கமும் இழப்புகளை சந்திக்க நேர்ந்ததாக அவர் கூறினார் இந்திய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இந்தியா பொறுப்பாக நடந்து கொள்வதாகவும் திரு